இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இப்பிரச்சினை தொடர்பாக நாட்டின் சில பகுதிகளில் நடைபெற்று வரும் வன்முறைச் சும்பவங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளே காரணம் என்றும் அவர் குறைகூறினார் இருப்பினும் அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக பிஜேபி தலைமையிலான அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி பட்டயலிட்டார் இதற்கிடையே இந்த குடியுரிமை திருத்த சுட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தேசிய அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சந்தீப் பத்ரா இந்த சுட்டம் இஸ்லாமியர்கள் உட்பட எந்த மதத்தினருக்கும் எதிரானது அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் இந்த குற்றம் சாட்டியுள்ளார் மக்களின் கவனத்தை திசைதிருப்புவதற்காகவே குடியுரிமை சுட்டதிருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த சுட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு தற்போது என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் வினவியுள்ளார் இஸ்லாமியர்களை புறக்கணிக்கும் வகையில் இது இருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்

மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறும்

இந்த தேர்தல் தொடர்பான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது

தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் மூன்றாண்டுகள் நடைபெறாமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை மக்கள் அறிந்திருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்வை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக குடிமராமத்து திட்டம் விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் மின்வாரிய கேங்க்மேன் பணிக்கான எழுத்துத் தேர்வு உள்ளாட்சித் தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் திரு தங்கமணி நம்பிக்கை தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலில் எவ்வித குளறுபடியும் இல்லை என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க திமுக அச்சப்படுவதாக தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணியில் எவ்வித குழப்பமும் இல்லை என்றும் அவர் கூறினார் பிஜேபி தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் ஒருவார காலமாக பேச்சு வார்த்தை நடத்தி அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு கடம்பூர் ராஜூ கூறினார் மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதித்திட்டத்தின்கீழ் தமிழகத்திற்கு கூடுதவாக நிதியினை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன்மூலம் இத்திட்டம் குறித்த மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றிட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார்

கோயில் யானைகளுக்கான வருடாந்திர புத்துணர்வு முகாம் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் இன்று தொடங்கியது

யானைகள் தங்குமிடம் பாகன்கள் தங்குமிடம் உணவுக்கூடம் யானைகள் குளிக்க ஷவர்பாத் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் எற்படுத்தப்பட்டுள்ளன

உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன்

இருப்பினும் முதலாவது அனு உலையில் தொடர்ந்து மின்உற்பத்தி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சுந்தர் திரு பாரதிதாசன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் வேலூர் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருப்பதாக காவல்துறை துணைத் தலைவர் திருமதி காமினி கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் பூரி இடையேயான வாராந்திர அதிவிரைவு ரயில் நாளை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் மழை பொழிந்ததை அடுத்து குற்றால அருவிகளில் கற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று காலை முதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள குளத்தில் தார்வாரும் பணியினை பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து பொதுமக்கள் இன்று தொடங்கினர் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் உள்ளிமலை கண்டி பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடியினை வனத்துறையினர் கூண்டில் சிக்க வைத்து பிடித்தனர்

சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது

பங்களாதேஷில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பட்டம் வென்றார்

இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சுபாங்கர்தே தோல்வியடைந்தார்

ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யாநந்தா வெற்றி பெற்றார்